கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் புயல் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்தியக்குழுவினர் இன்று முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்த உள்ளனர்

இனி விரிவான செய்திகள் கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆய்வு செய்ய உள்ளார் இம்மாவட்டத்தில் அதிக பாதிப்புக்கு உள்ளான சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளை அவர் பார்வையிட உள்ளார் பயிர்ச்சேதம் குறித்து விவசாயிகளிடமும் அவர் நேரில் கேட்டறிய உள்ளார் இதனைத் தொடர்ந்து நாளை நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களிலும் முதலமுச்சர் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட உள்ளார் தமிழகத்தில் நிவர் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்துள்ள மத்தியக்குழுவினர் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்த உள் ளனர் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில் வந்துள்ள இக்குழுவினர் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து கடந்த இரண்டு நாட்களாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் திருவள்ளூர் வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்தனர் திரு அசுதோஷ் அக்ளிஹோத்ரி மற்றும் திரு மனோகரன் பாண்டியன் உள்ளிட்டோர் அடங்கிய ஒரு குழுவினர் நேற்று விழுப்புரம் மாவட்டம் கலைஞ்சி குப்பம் சொரப்பூர் வீராணம் உள்ளிட்ட இடங்களில் மழையால் சேதமடைந்த வாழைத்தோப்புகள் மற்றும் நெற்பயிர்களை பார்வையிட்டனர் மலட்டாறு ஆற்றங்கரையில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகயைம் விழுப்புரம் நகரில் உள்ள தாமரைக்குளம் பகுதிகளையும் மத்தியக்குழுவினர் ஆய்வு செய்தனர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பு குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் மத்தியக் குழுவிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய மத்தியக் குழுவினர் இன்று முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்த உள்ளனர் அதன்பின் இவர்கள் புதுதில்லி திரும்பி சேத விவரங்கள் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்ய உள்ளனர்

மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற புயல் மழை பாதிப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர்

காப்பீடு செய்யாத பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு அரசு உரிய நிவாரணம் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

சேத விவரங்கள் குறித்த கணக்கெடுப்பு முடிந்தவுடன் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் விடுபடாத வகையில் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் திரு காமராஜ் தெரிவித்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் மற்றும் தலைஞாயிறு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களை மாநில அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு ஓ எஸ் மணியன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் கருங்கண்ணி மகிழி இறையான்குடி மற்றும் ஆய்மூர் கிராமங்களில் பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர்கள் விளைநிலங்களில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினர் வெளி மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக ஜேசிபி எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் சீரமைப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்தனர் இம்மாவட்டத்திற்கு உட்பட்ட தரங்கம்பாடி பகுதியில் புயல் மழை பாதிப்புகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார் தரங்கம்பாடி துறைமுகத்தில் கடல் சீற்றத்தால் சேதமடைந்த அலை தடுப்புச்சுவரை பார்வையிட்ட அமைச்சர் குட்டியாண்டியூர் நல்லாடை கிராமங்களில் ஏற்பட்ட கடல் அரிப்பு மற்றும் விளைநில பாதிப்புகளையும் பார்வையிட்டார்

கரூரில் இதனைத் தெரிவித்த அவர் அமராவதி அணை குதிரையாறு அணை பாலாறு பொருந்தவாறு அணைகள் மற்றும் வரதமா நதியிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீருடன் மழழநீரும் சேர்ந்து வருவதால் அமாவதி ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் குளிப்பது துணி துவைப்பது மற்றும் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் தண்டோரா மூலமும் பொது மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள பரப்பலாறு அணையிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் நங்காஞ்சியாற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது புரேவி புயல் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் மழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளதால் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இரண்டு நாட்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கேட்டுக் கொண்டுள்ளார் உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருவதாகக் கூறினார்

நேற்று நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இருதலைவர்களும் விவாதித்தனர்

கோவிட்டுக்குப் பிந்தைய பொருளாதார சீர்மைப்பு

டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற அம்சங்களில் இருநாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்திய மொபைல் காங்கிரஸ் அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடக்க உரையாற்ற உள்ளார் மத்திய தொலைத் தொடர்புத்துறை மற்றும் செல்போன் ஆப்பரேட்டர்கள் சங்கம் இந்த இரண்டு நாள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது

மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய இந்திய போர்ச்சுக்கல் தொழில்நுட்ப மாநாட்டில் பேசிய அவர் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதில் நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் ஆதரவுடன் பணியாற்றி புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் தீர்வுகளை வழங்கியிருப்பதாகக் கூறினார் கோவாக்ஸின் தடுப்பூசியை உடனடியாக் பயன்படுத்த அவசர ஒப்புதல் வழங்கக் கோரி பாரத் பயோடெக் நிறுவனம் மத்திய அரசின் தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளரிடம் விண்ணப்பித்துள்ளது புனே யைச் சேர்ந்த சீரம் நிறுவனமும் தனது கோவிஷீல்டு தடுப்பூசியை பயன்படுத்த அவசர அனுமதி கோரியுள்ளது

கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்கள் சீருடை அணிந்து வந்தாலே அரசுப் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றார் இருவரிச்செய்திகள் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை அனைவருக்கும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரியவில்லை என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பு அறக்கட்டளையின் தலைமைச் செயல் அதிகாரியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திரு அனில் சோனி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியா நேபாள அரசுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து தொடர்பான குழுவின் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள வேலைநிறுத்தப் போராட்டம் எதிரொலியாக விமான நிலையங்களுக்கு வர முடியாத பயணிகள் மாற்று தேதியில் பயணம் செய்ய அமைதிக்கப்படுவார்கள் என ஏர் இண்டியா நிறுவனம் அறிவித்துள்ளது

விளையாட்டுச்செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது இந்தப் போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி ஒன்று நாற்பதுக்கு தொடங்குகிறது முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ள இந்திய அணி இன்றைய போட்டியிலும் வெற்றி பெறும் முனைப்புடன் களமிறங்குகிறது ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது